வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர்

நரேந்திர மோடி இன்று காணொளி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார்

நரேந்திர மோடி இன்று காணொளி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார்

கொரோனா பிரச்சனைக்கு இடையிலும் வளர்ச்சியை கைவிடாத மாநிலங்களுக்கு உத்தரப்பிரதேசம் நல்ல உதாரணம் என்று பிரதமர் கூறினார் பெருந்தொற்று காலத்தில் வெளியிடங்களில் இருந்து சொந்த ஊர் திரும்பிய பெரும் எண்ணிக்கையிலான குடும்பங்களை கவனித்துக் கொள்வது எளிதான காரியம் அல்ல என்றும் இந்த விஷயத்தில் உத்தரப் பிரதேசதம் சிறப்பான முறையில் செயல்பட்டு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா பிரச்சனை இன்னும் தீரவில்லை என்பதால் மக்கள் தொடர்ந்து எச்சரிக்கையுடன் இருத்தல் அவசியம் என்றும் அவர் கூறினார் விந்தியாச்சல் பிராந்தியத்தில் புதிய குடிநீர் விநியோக திட்டங்களை செயல்படுத்தி பராமரிக்கும் பொறுப்பை ஏற்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள கிராம குடிநீர் சபைகளின் உறுப்பினர்கள் உடனும் பிரதமர் இந்நிகழ்ச்சியின் போது கலந்துரையாடினார்

இந்நாளை ஒட்டி பாதுகாப்புத் துறைச் செயலர் டாக்டர் அஜய் குமார் என்சிசி தலைமை இயக்குனர் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் சோப்ரா ஆகியோர் புதுடில்லி யில் உள்ள தேசிய போர் நினைவுச் சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரில் மக்களிடையே விழிப்புணர்வைப் பரப்புவதில் என்சிசி மாணவர்கள் கொரோனா போராளிகளாகவே நின்று தன்னலமற்ற பங்களிப்பு செய்திருப்பதாக பாதுகாப்புத் துறைச் செயலர் கூறியுள்ளார் ஒரே பாரதம் உன்னத பாரதம் சுயசார்பு இந்தியா மற்றும் ஃபிட் இண்டியா இயக்கத்திலும் என்சிசி மாணவர்கள் மற்றும் அதிகாரிகள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக செயல்பட்டு இருப்பதாகவும் டிஜிட்டல் இண்டியா சர்வதேச யோகா தினம் சொட்டு மருந்து இயக்கம் மரம்நடு இயக்கம் ஸ்வச்தா இயக்கம் போன்ற அரசின் பல்வேறு முன்முயற்சிகளில் என்சிசி மாணவர்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கொரோனா பிரச்சனையை சமாளிப்பதில் உதவ மத்திய அரசு இன்று இமாச்சலப் பிரதேசம் உத்தரப் பிரதேசம் மற்றும் பஞ்சாப்பிற்கு உயர்நிலை குழுக்களை அனுப்பி வைத்துள்ளது இம்மாநிலங்களில் புதிதாக கண்டறியப்படும் கொரோனா நோயாளிகளின் தினசரி எண்ணிக்கை அல்லது சிகிச்சையில் உள்ள நோயாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அரியானா ராஜஸ்தான் குஜராத் சத்தீஸ்கர் மற்றும் மணிப்பூருக்கு இத்தகைய மத்திய குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன

கொரோனா வைரசை கட்டுப்படுத்துவதில் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் நல்லமுறையில் வெற்றி பெற்றுள்ள போதிலும் தொற்று மீண்டும் பரவக் கூடும் என்பதால் மக்கள் தொடர்ந்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார்

புதுச்சேரி மாநில காங்கிரஸ் பொதுச் செயலர் திரு

வரும் புதன்கிழமை நண்பகல் வாக்கில் காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே புயல் கரையை கடக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தீபகற்ப பகுதியில் நாளை முதல் மழை வாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் செவ்வாய் முதல் வியாழன் வரை பரவலாக இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இதற்கிடையே வங்க கடலில் புயல் வாய்ப்பு ஏற்பட்டு இருப்பதை ஒட்டி தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களை உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை பிரிவு உஷார்ப்படுத்தியுள்ளது வடமேற்கு அரபிக் கடலிலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி உள்ள போதிலும் இது சோமாலியா நோக்கி நகரக்கூடும் என்பதால் இந்தியாவிற்கு இல்லை தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை நகருக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நீர்ப் பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பெய்து இருப்பதால் இந்த ஏரிகள் வேகமாக நிரம்பி வருகின்றன

நேற்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா திறந்து வைத்த திருவள்ளுர் மாவட்டம் தேர்வாய் கண்டிகை ஏரியும் சென்னை நகரின் குடிநீர் நிலவரங்களை கணிசமாக மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது

இத்தகைய முதலாவது கூட்டு கடல் பயிற்சியை கடந்த ஆண்டு இந்திய கடற்படை நடத்திய நிலையில் இவ்வாண்டு சிங்கப்பூர் கடல் படையின் ஏற்பாட்டில் இப்பயிற்சி நடைபெறுகிறது